ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று துவக்கி வைத்தார்

ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான கொள்கை கொண்டுவரப்படும் என்று மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு

நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான பிரதமரின் கிஸான் மன்தன் யோஜனா ஓய்வூதிய திட்டத்தை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கி வைத்தார்

மேலும் இதன்மூலம் இந்திய நேபாள நீர்வழி தொடர்பும் மேம்படுவதற்கு வழி ஏற்பட்டுள்ளதோடு நிலக்கரி கற்கள் உரங்கள் போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது பயனளிக்கும்

இதனிடையே பிரதமரின் கிஸான் மன்தன் யோஜனா ஓய்வூதிய திட்டம் குறித்து நாமக்கல் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு

புதுதில்லியில் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெற்ற தொழில்துறை அமைச்சர்களின் வர்த்தக வாரிய உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதன் மூலம் ஏற்றுமதி விரிவடையும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய வர்த்தக செயலர் திரு

உலகளாவிய சந்தையில் வழங்கப்படும் இழப்பீட்டுத்தொகைகள் குறித்து அதிருப்தி தெரிவித்த அவர்தொழிற்சாலைகள் தற்போது வரியற்ற தடைகளை சந்தித்து வருவதாக கூறினார் தமிழகத்தின் சார்பில் தொழில்துறை அமைச்சர் திரு

மாநில தொழில்துறை முதன்மை செயலாள் திரு முருகானந்தனும் வேளாண்துறை சிறப்பு செயலர் திரு

இக்கூட்டத்தில் வாத்தகத்துறை இணை அமைச்சர்கள் திரு ஹர்திப்சிங் பூரி திரு

உணவு பாதுகாப்பு என்பதை ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ற நிலைக்கு கொண்டு செல்லவேண்டிய தருணம் இது என்று அவர் கூறியுள்ளார் தேவையான கலோரி சத்து பருப்பு வகைகள் நுண் ஊட்டசத்துகள் பாதுகாப்பான குடிநீர் சமச்சீர் உணவின் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் சுகாதாரமான வலுவான சமூகத்திற்கு இவை வழிகோலும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் ஊட்டச்சத்து மேம்பாட்டு கட்டமைப்பு நடவடிக்கைகளில் சிறந்த செயல்பாட்டிற்காக தமிழகம் முதலிடத்தை சென்ற ஆண்டு பிடித்துள்ளது

சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊட்டச்சத்து சிகிச்சை கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் மருத்துவம் சார் உணவூட்டம் மற்றும் உணவு விதிமுறை பயிலும் மாணாக்கரின் பங்கு இதில் அதிகம் என்று அவர் எடுத்துரைத்தார்

பாரதியார் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் பயின்ற வகுப்பறையை பிற பள்ளிகளிலிருந்து வந்த மாணாக்கர் பார்வையிட்டனர் எட்டயபுரத்தில் பாரதியார் மணிமண்டபம் மற்றும் அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைகளுக்கு கோவில்பட்டி கோட்டாட்சியரும் சமூக அமைப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மமமமம ஆளுநர் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று திறந்து வைத்தார் இவ்விழாவில் பேசிய அவர் இந்நிறுனத்தின் கல்வி மருத்துவ சேவைகளையும் பாராட்டினார்

சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குரியஒளி மின்உற்பத்தி திட்டங்களுக்கு மானியம் வழங்கவும் அவர் அறிவுறுத்தினார்

மமமமம பேரணி மதுரையில் உலக தற்கொலை தடுப்பு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணா்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

ராஜசேகா் இன்று துவக்கி வைத்தார்

மமமமம கோவில் நெல்லை குறுக்குத்துறை அருள்மிகு சுப்ரமண்ய சுவாமி திருக்கோவில் ஆவணி தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்தனர்

ரோஹித் ஷர்மா இதில் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது